வைக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மூலம் பதிவு செய்யும் முறை தொடங்கியுள்ளது

கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார்

வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் சரோஜா தெரிவித்துள்ளார்

தளியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிக்கு நோய்த் தீவிரமான பிறகு அரசு மருத்துவமனைக்கு அவர்களை அனுப்பக்கூடாது என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்

செகண்ட்ஸ் காவிரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை பெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுக்கும் என்றும் அவர் கூறினார் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீரைத்தான் சேலம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நிரப்ப எடுக்கவுள்ளதாகவும் இதனால் டெல்டா பாசனத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் முதலமைச்சர் தெளிவுபடுத்தினார்

எடப்பாடி பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார்

முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆவின் பால்பண்ணை வளாகத்தில் அமைந்துள்ள சமநிலை பால்பண்ணையில் ஆவின் தயாரிப்புப் பொருட்களை அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் பால் உற்பத்தியாளர்களுக்கு பிரதம மந்திரி கிஷான் அட்டைகளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார்

காமராஜ் கூறியுள்ளார் தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நோய்த் தடுப்புப் பணிகள் குறித்து நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அந்நாட்டில் மீன்பிடித் தொழிலுக்குச் சென்று

எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியிருந்தை அடுத்து அவர்களும் மீட்கப்பட்டுள்ளனர்

இந்த மாவட்டங்களில் அவ்வப்போது முழுஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் பொதுமக்களால் மின்கட்டணத்தை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் ஏற்கனவே நேற்று வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது

சாத்தான்குளத்தில் காவல்நிலைய விசாணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டபோது தந்தையும் மகனும் உயிரிழந்தது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஆய்வாளர் உதவி ஆய்வாளர்கள் உட்பட ஐந்து பேரிடம் நேற்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இவர்களிடம் இரண்டு நாட்கள் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளை அனுமதி வழங்கியது இந்த வழக்கில் காவல்நிலைய உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆய்வாளர் பூநீதர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை திரும்பப் பெற்றார் சிறப்பு உதவி ஆய்வாளர் பால்துரை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜாமீன் மனுமீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் இரண்டு காவலர்கள் உடல்நலம் தேறியதை அடுத்து மதுரை மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்

பிரகாஷ் கூறியுள்ளார்